ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்வதை அடுத்து மாநில ஆளுனர் அளித்த பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் மஹாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் படுத்தப் பட்டுள்ளது இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அளித்துள்ளார் மஹாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிப்பதை அடுத்து மாநில ஆளுனர் திரு பகத்சிங் கோஷியாரி குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைத்திருந்தார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடிய மத்திய அமைச்சரவை மாநில ஆளுனரின் இந்தப் பரிந்துரையை விவாதித்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியது முக்கிய அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இதற்கிடையே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளன

மத்திய அமைச்சரவையில் இருந்து சிவசேனா வைச் சேர்ந்த திரு அரவிந்த் சாவந்த் விலகுவதாகக் கொடுத்திருந்த ராஜிநாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த ஏற்றுக் கொண்டுள்ளார்

சாவந்த் வகித்து வந்த தொழில்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் துறை ஆகியவை தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடே கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் புற்றுநோய் சிகிச்சைக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு நாடாளுமன்றக் குழு ஒன்று மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது இதன் மூலம் மக்களுக்கு கட்டுப்படியாகும் செலவில் தரமான புற்றுநோய் சிகிச்சை கிடைக்கும் என இக்குழு தெரிவித்துள்ளது புற்றுநோய் சிகிச்சை அடிப்படைக் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க உயர்மட்டக் குழு ஒன்றை அமைக்க வேண்டுமென்று இக்குழு பரிந்துரைத்துள்ளது இதைத்தவிர மும்பை யில் உள்ள டாடா நினைவு மையத்தையும் விரிவாக்கம் செய்யவேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளது இந்த அறிக்கை நாடாளுமன்ற மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு விடம் அளிக்கப்பட்டுள்ளது

ஜெய்ராம் ரமேஷ் தலைமையிலான இந்த கமிட்டி நாட்டில் அதிக அளவில் புற்று நோயாளிகள் மரணம் அடைவது குறித்து கவலை தெரிவித்துள்ளது புற்றுநோய் பாதிப்பு வடகிழக்கு மாநிலங்களில் மிக அதிக அளவில் இருப்பதாகவும் இக்குழுவின் அறிக்கை தெரிவிக்கிறது கிராமப்புற மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

கிராமப்புற மற்றும் விவசாயத் துறையை மேம்படுத்த அரசு பல முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அவர் கூறினார் குங்குமப்பூ மற்றும் வாதுமைக் கொட்டை உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆப்பிள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது போன்ற ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் லடாக் கில் சூரிய சக்தியைப் பயன்படுத்துவதன் மூலம் விவசாயப் பணிகள் ஊக்குவிக்கப்படுவதாக அவர் கூறினார் கிசான் கடன் அட்டை மண்வள அட்டை ஆகியவை விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்பதால் அதை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறினார் பொதுச்சேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இதைக் குறிக்கும் விதத்தில் ஆண்டு தோறும் இத்தினம் பொதுச்சேவை ஒலிபரப்பு தினமாக கொண்டாடப் படுகிறது இத்தினத்தை ஒட்டி புதுடில்லி உள்ளிட்ட நாட்டில் உள்ள பல்வேறு வானொலி நிலையங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப் பட்டிருந்தது

இத்தினத்தை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இலவச அன்னதான முகாம்கள் சீக்கிய சமூகத்தினரால் நடத்தப்பட்டது பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா மாவட்டத்தில் உள்ள சுல்தான்பூர் லோடி என்ற இடத்தில் நடைபெறும் குரநானக் தேவ் பிறந்தநாள் விழாக் கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார்

குருநானக் ஜெயந்தியை ஒட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் சீக்கிய சமுதாயத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் புதுவையில் சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முதலீடு செய்ய சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் ஆர்வம் காடியிருப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சமீபத்தில் சிங்கப்பூர் சென்று திரும்பிய முதலமைச்சர் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார் காரைக்காலில் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் அதிநவீன வர்த்தக வளாகம் அமைக்க முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டியிருப்பதாக முதலமைச்சர் கூறினார்

விமான நிலைய விரிவாக்கம் கரசூரில் தனியார் பொதுமக்கள் பங்களிப்புடன் கூடிய சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையம் அமைப்பது குறித்தும் தாம் சிங்கப்பூர் முதலீட்டாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக முதலமைச்சர் கூறினார் புதுச்சேரி பல்கலைக் கழக மாணவர்களுக்கு உதவித் தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்க அங்குள்ள தொழில்நுட்பப் பல்கலைக்கழகம் ஒன்று ஒப்புக் கொண்டிருப்பதாவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் தாமும் தமது அமைச்சரவை சகாக்களும் சமீபத்தில் சிங்கப்பூர் சென்றது அனைத்து சட்ட விதிகளுக்கும் உட்பட்டதே ஆகும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி விளக்கம் அளித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது சிங்கப்பூர் பயணம் குறித்து துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை வன்மையாக மறுத்தார் தாம் மத்தியில் பிரதமர் அலுவலக அமைச்சராக இருந்தபோது வெளிநாட்டுப் பயணத்தின் போது அமைச்சர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் குறித்து அறிந்து இருந்ததால் எந்தவித விதி மீறலும் இந்தப் பயணத்தில் இல்லை என்று அவர் தெரிவித்தார் தாமும் தம்முடன் வந்தவர்களும் தனிப்பட்ட பயணமாக சிங்கப்பூர் செல்வது குறித்து பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்து இருந்ததாகவும் இந்தப் பயணத்திற்கு அரசுப் பணம் செலவிடப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தப் பயணம் தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் கூறினார் சிங்கப்பூரைப் போன்று சிறிய மாநிலமான புதுச்சேரியை வளர்ச்சி அடையச் செய்ய தாம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு துணைநிலை ஆளுனர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார்

நாராயணசாமி கூறியிருப்பது தவறான தகவல் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தெந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்பதை முதல்வர் தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் அரசால் நிறைவேற்றப் படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவையில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது குறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் கடந்த சில நாட்களாக புதுவையில் நடைபெற்ற கொலைச் சம்பவங்களை அடுத்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப் பட்டது இதில் காவல்துறை தலைவர் திரு பாலாஜி ஸ்ரீவாத்சவ் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது குறித்தும் குற்றச் சம்பவங்களைக் கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர் புதுவையில் தகவல் தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சி பொலிவுறு நகரத்திட்டம் மற்றும் நகர்புற போக்குவரத்து மேம்பாடு ஆகியவை குறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி இந்தியா விற்கான இங்கிலாந்து தூதரக பன்னாட்டு வணிகத்துறை மூத்த ஆலோசகர் திருமதி ஷிவானி ஷர்மா உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை சந்திப்பின்போது புதுவை தொழில்துறை அமைச்சர் திரு

ஓ எச் எப் ஷாஜகான் மற்றும் பிப்டிக் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா ஆகியோர் உடன் இருந்ததாக முதலமைச்சர் அலுவலக பத்திரிகை குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில் அரசுப்பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை உணவு குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில வழங்குவது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி நிலைமையைக் கருத்தில்கொண்டு இத்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார்

இத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் அரசுப் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றார் அவர் அரசின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அப்பொழுதுதான் சாலை விரிவாக்கம் புதிய சாலைகள் அமைத்தல் மின்சார விரிவாக்கப் பணிகள் உள்ளிட்ட திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்றார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடைப் பூங்கா ஒன்று தலைவாசலில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார்

தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள உள்ளாட்சித் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

நாராயணசாமி பல்வேறு அரசியல் கட்சித் முதலமைச்சர் தலைவர்கள் கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள் நாடக திரைப்பட மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்துகின்றனர்